நாடுமுழுவதும் வரும் ஏப்ரல் மாதம் முதல் வாகனங்களுக்கு டீஞ்ளசு சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு விதிகள் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மையத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார்

நாடுமுழுவதும் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் பக்தி சிரத்தையுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது

உச்சநீதிமன்றம் மஹாராஷ்டிராவில் மெட்ரோ ரயில் பணிமனை அமைப்பதற்காக ஆரே பகுதியில் மரங்களை வெட்டுவதற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது

நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் வரி செலுத்துவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறைக்கும் நோக்கிலும் இந்த மின்னுமுறை அறிமுகம் செய்யப்படவுள்ளது இதன்மூலம் வரி செலுத்துவோர் மற்றும் மதிப்பீட்டு அதிகாரிகளிடையே நேரடி தொடர்பு இல்லாமல் வரி செலுத்துவோருக்கு மின்னஞ்சல் குறுந்தகவல் மற்றும் இணையதளம் ஆகியவற்றின் மூலம் நேரடியாக தகவல் அனுப்பப்படும்

பேல் போர்விமானம் பிரான்சின்

போர்டோ நகரில் நாளை நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத்சிங் இன்று பாரீஸ் புறப்பட்டார் இரு நாடுகளிடையே பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுடன் நாளை உயர்நிலை பேச்சுவார்த்தையையும் அவர் நடத்த உள்ளார் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத் தளவாடங்கள் தயாரிக்கும் தொழில்நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார்

சபை சார்பில் முதன்முறையாக இன்று சா்வதேச பருத்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது இது தொடர்பாக ஜெனிவாவில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி

உலகளவில் பருத்தி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் பெனின் பர்க்கினோ

பாசோ சார்ட் மற்றும் மாலி நாடுகளின் பரிந்துரையை ஏற்று இன்று சர்வதேச பருத்தி தினமாக அனுசரிக்க ஐ

ஒப்புக்கொண்டுள்ளது தர்மேந்திர பிரதான் இந்தியாவின் நிதியுதவியுடன் மங்கோலியாவில் அமைக்கப்பட்டுள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இதனையொட்டி நடைபெறும் கருத்தரங்கில் வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர்கள் மற்றும் இத்துறைகளைச் சார்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர்

விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கனிமொழி வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ள நிதியை மாநில அரசு சரியாக பயன்படுத்தவில்லை என்று குறை கூறினார்

உழைக்கும் மக்கள் செய்யும் தொழிலை தெய்வமென மதித்து தொழிலுக்கு பயன்படுத்தும் கருவிகளையும் இயந்திரங்களையும் தூய்மை செய்து தொழில்வளம் மென்மேலும் சிறக்க வணங்கி வருகின்றனர் வீடுகள் வணிக நிறுவனங்கள் கடைகளில் வண்ணக் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன வீடுகளில் குழந்தைகளின் கல்வி சிறக்க பாட புத்தகங்களையும் எழுதுகோல்களையும் பூஜையில் வைத்து பொரிகடலை சுண்டல் பழங்கள் வைத்து படைத்து கலைவாணி சரஸ்வதியை வணங்கி வருகின்றனர் பூஜை பொருட்கள் மற்றும் இனிப்புகளின் விந்பனையும் அமோகமாக நடைபெற்று வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் ஆயுதபூஜையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அனைவரும் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்தியுள்ளார் குமரி மாவட்டத்தில் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி முன்னாற்றி மங்கையை திருவனந்தபுரம் பத்மநாபசுவாமி கோவிலுக்கு அழைத்து கொண்டு சென்றதின் அடையாளமாக பத்மநாபபுரம் அரண்மனையில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெறுகின்றன

மேலும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார்